சத்யபிரத சாகு கூறியிருக்கிறார்

தேர்தல் கூட்டங்களில் பங்கேற்பவர்கள் முக கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று சென்னை வேளச்சேரி சோழிங்கநல்லூர் தாம்பரம் பல்லாவரம் ஆவடி கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மாதவரம் ஆலந்தூர் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் போடிநாயக்கனூர் பழனி மடத்துக்குளம் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து உணவு பொருட்களுக்கும் குறைந்த பட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என்றார் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் அரசு காலிப்பணியிடங்களில் தகுதியானவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார்

முன்னதாக உதகை வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமைச்சரின் வருகையையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது திரு ராஜ்நாத் சிங் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியிலும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார் இந்நிலையில் கோவையில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாரதீய ஜனதா கட்சி வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக உத்திரபிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று வாக்கு சேகரிக்கிறார்

நாகர்கோவிலில் இன்று இதனை தெரிவித்த தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு தினேஷ் குண்டுராவ் வரும் தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி இத்தேர்தலில் பெற்றி பெறும் என்றார்

பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் மீது பெறப்பட்ட புகார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

விடுமுறை அளிக்க தவறும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர் வழிபாட்டு தலங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் பொதுஇடங்களிலும் முககவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததுமே கோவிட் தொற்று மீண்டும் பரவ காரணமாக உள்ளது என்றார்

கோவிட் தடுப்பூசி போட கோ வின் இணையதளம் மூலம் தங்களது பெயரை பதிவுசெய்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது

மகாராஷ்ட்ரம் சட்டீஸ்கர் கர்நாடகம் மத்தியபிரதேசம் தமிழகத்தில் தினசரி தொற்று பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அமைச்சகம் புதிய சுட்டிக்காட்டியுள்ளது

இதன்காரணமாக ஒருசில இடங்களில் அனல்காற்று வீசக்கூடும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது